நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

அமைதி வளம் வளர்ச்சி என்ற மும்பெரும் கோட்பாடுகளின் அடிப்படையில் தமிழக அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அஇஅதிமுகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து கட்சி நிர்வாகிகள் யாரும் தலைமையின் அனுமதியின்றி கருத்து தெரிவிக்கக் கூடாது என அக்கட்சி அறிவுறுத்தியுள்ளது

வரலாற்று சிறப்புமிக்க தில்லி செங்கோட்டையில் பிரதம் திரு நரேந்திரமோடி தேசியக் கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார் பின்னர் நாட்டு மக்களுக்கு சுதந்திரதின உரையாற்றிய பிரதமர் நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிரை ஈந்த தியாகிகளை இந்நாளில் நாம் நினைவுகூறுவோம் என்றார்

சுயசா்பு விவசாயம் என்பதே நமது தாரக மந்திரம் என்று குறிப்பிட்ட பிரதமா் இந்தியாவில் ஏராளமான இயற்கை வளங்கள் குவிந்துள்ள நிலையில் அவற்றை மதிப்புக்கூட்ட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் மூலப் பொருட்களை ஏற்றுமதி செய்து அதிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை இறக்குமதி செய்யும் நிலையை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் சுயசா்பு இந்தியா என்ற கனவு விரைவில் நிறைவேறும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் இந்த இலக்கை எட்டுவதற்கு நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பாடுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தாா் நடுத்தர வர்க்கத்தினரின் வருமானத்தை பாதுகாக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

கிராம பஞ்சாயத்துக்கள் அனைத்தும் கண்ணாடி இழழ இணையதள வசதிகள் மூலம் இணைக்கப்பட்டு நவீனமயமாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல பெண்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதம் போர் விமானங்கள் முதல் அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு இருப்பதை சுட்டிக்காட்டினார்

நாட்டின் சுகாதார திட்டத்தில் ஒரு புதிய புரட்சி ஏற்பட்டிருப்பதாகத் தெரிவித்த பிரதமா் சுகாதாரத் துறையில் இருக்கும் சவால்களை முறியடிக்க புதிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் இன்று முதல் தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினாா் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொருக்கும் சுகாதார அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டா்

தடுப்பு மருந்து நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா விரைவில் தன்னிறைவை அடையும் என்றும் பிரதமா் தெரிவித்தார் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் ஒருபோதும் சமரசம் கிடையாது என்றும் அவர் உறுதிபடக் கூறினார் இறக்குமதியை குறைப்பதற்கான முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக தெிவித்த பிரதமா் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி உள்நாட்டு பொருட்களையே வாங்கி பயன்படுத்த மக்கள் முன்வர வேண்டுமென்று அறிவுறுத்தினார் ஒவ்வொரு இந்தியனும் நாட்டின் வளா்ச்சிக்காக தம்மை அா்ப்கணித்துக் கொள்ள வேண்டுமென்றும் உலகில் யாருக்கும் நாம் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்போம் என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

தமிழகத்திலும் சுதந்திரதின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை புனித ஜா்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தேசியக் கொடியை ஏற்றி வைத்தாா்

இந்த இக்கட்டான காலத்தில் தன்னலம் பாராது அயராது களப்பணி ஆற்றி வரும் மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்துத்துறை பணியாளர்களுக்கும் பாராட்டுக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

மருத்துவ படிப்புகளில் அரசுப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்க அரசு எடுத்த முடிவை சுட்டமாக பிறப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

சென்னை மெரினாவில் மறைந்த முதலமைச்ச் ஜெயலலிதா வுக்கு நினைவிடம் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அது விரைவில் திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

அனைத்துத் துறைகளிலும் வளர்ச்சி என்ற அடிப்படையில் மாநில அரசு பல்வேறு தடைகளை தகர்த்தெறிந்து ஒவ்வொரு துறையிலும் மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தி வளர்ச்சிப் பாதையில் பீடுநடை போடுவதகாவும் முதலமைச்சா் குறிப்பிட்டார் விவசாயிகளின் நலனை காக்க தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டதையும் எடுத்துரைத்தார்

எடப்பாடி பழனிசாமி சுதந்திர தின விழாவின்போது வழங்கினார் துணிவு மற்றும் சாகச செயலுக்கான தமிழக அரசின் கல்பனா சாவ்வா விருது பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி செந்தமிழ்ச்செல்வி திருமதி முத்தம்மாள் திருமதி

இந்த ஆண்டுக்கான அப்துல்கலாம் விருதினை சென்னை ஆனந்தம் இளைஞர் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு

செல்வக்குமாருக்கு முதலமைச்சர் வழங்கினார் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டத்திற்கான கருத்துருவை உருவாக்கியதற்காக துணை முதலமைச்சர் திரு

பிரபாகருக்கும் முதலமைச்சரின் நல்ஆளுமை விருது வழங்கப்பட்டது

மேலும்மாற்றுத் திறனாளிகளின் நலன்களுக்கு சேவையாற்றிய ஐந்து பேருக்கும் பெண்கள் நலனுக்காக உழைத்தவர்களுக்கும் சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் முதலமைச்சர் விருதுகளை வழங்கினார் சுதந்திர தின விழா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி அமரேஸ்வர் பிரதாப் சாஹி தேசியக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்

கேபாண்டியராஜன் தொடங்கி வைத்தார் சென்னை துறைமுக பொறுப்புக் கழகம் தெற்கு ரயில்வே தலைமையகம் வருமான வரி சுங்கவரித் துறை மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவன அலுலவகங்களிலும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மூவர்ணக் கொடியை ஏற்றி வைத்து ஆயுதக் காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டனர்

அஇஅதிமுக வின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து கட்சி நிர்வாகிகள் யாரும் தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் ஊடகங்களில் தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என கடசித் தலைமை அறிவுறுத்தியுள்ளது

ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சித் தொண்டர்கள் ரானுவ கட்டுப்பாட்டுடன் தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இதனை மீறுவோர்மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர் கூட்டணி குறித்த நிலைப்பாடுகளை அஇஅதிமுக தலைமை ஜனநாயக ரீதியில் ஆலோசித்து தொண்டர்களின் மனஉணர்வுகளை எதிரொலிக்கும் வகையில் சிறப்பான முடிவுகளை மேற்கொள்ளும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

எம்பிபிஎஸ் முதலாமாண்டு மற்றும் இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களுக்காள மறுதேர்வு நாளை மறுநாள் நடைபெறும் என தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக் கழகம் அறிவித்துள்ளது

இந்திய கடலோர காவல்படை தமிழக கடலோர காவல் குழும காவல்துறையினருடன் கூட்டு ரோந்து மற்றும் பயிற்சியை தொடங்கியுள்ளது இரு படையினருக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதுடன் கடவோர காவல் குழும காவல்துறையினர் மேம்பட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற ஏதுவாக இந்தப் பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர பாதுகாப்பு பராமரிப்பு சட்ட நடைமுறைகள் அமலாக்கம் ஆழ்கடல் கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து கடலோர காவல்படை கப்பலில் பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது

வேலூர் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மிதமான மழையும் சென்னை திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது